ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின தென்கொரியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த பிரதமர் திரு நரேந்திரமோடி விருப்பம் தெரிவித்துள்ளார்

தரப்படுவதாக உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார்

பத்திரமாக மீட்கப்பட்டனர்

பிரான்ஸ் பெல்ஜியம் அணிகள் மோதுகின்றன

நாடுகளுக்கும் இடையே நெருக்கமான உறவை ஏற்படுத்தும் வகையில் பரஸ்பர பிராந்திய சுக்வதேச இரு பிரச்சனைகள் இரு நாடுகளுக்கும் பொதுவான பிரச்சனைகள் குறித்து இரு தலைவர்களும் பேச்சு நடத்தினர் இந்த சந்திப்பிற்குப் பிறகு கூட்டாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் கொரியாவின் வளர்ச்சி இந்தியாவிற்கு உந்து சக்தியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் தென்கொரிய நிறுவனங்கள் தங்கள் பொருட்களை தரமாக தயாரிப்பதால் இந்தியாவில் அவை அதிகமாக பயன்படுத்தப்படுவதாக அவர் கூறியுள்ளார் கொரிய தீபகற்பத்தில் அமைதியை ஏற்படுத்த தேவையாள அனைத்து ஒத்துழைப்பையும் இந்தியா வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார் தென்கொரிய அதிபர் உடனாள சந்திப்பு இருதரப்பு உறவுகளையும் வலுப்படுத்த உதவும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார் இருதரப்பு நட்புறவும் வலிமையான பிணைப்பை உடையது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இருநாடுகளும் பொருளாதார ஒத்துழைப்ப அதிகரிக்க முடிவெடுத்துள்ளதாக தென்கொரிய அதிபர் திரு மூன் கூறியுள்ளார் ஜம்பது பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு வர்த்தகத்தை அதிகரிக்க இருதரப்பும் ஒப்புக் கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நான்காவது தொழில் பரட்சியை ஏற்படுத்தி இருதரப்பு மக்களுக்கும் முன்னேற்றம் மற்றும் அமைதியை நல்கும் வகையில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது என இரு நாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளதாக திரு மூன் மேலும் கூறியுள்ளார் இருதரப்பு நல்லுறவு புதிய வளர்ச்சியை எட்ட வேண்டும் என்றும் அவர் விரும்பம் தெரிவித்துள்ளார் முன்னதாக குடியரகத் தலைவர் மாளிகை முற்றத்தில் தென்கொரிய அதிபருக்கு இன்று காலை பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது குடியரகத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அவரை வரவேற்றனர் தென்கொரிய அதிபரை குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று சந்திக்கிறார் தென்கொரிய அதிபராக கடந்த ஆண்டில் திரு மூன் பதவி ஏற்ற பிறகு இந்தியா வருவது இதவே முதல் முறையாகும் நான்கு நாள் பயணமாக கடந்த ஞாயிறு அன்று தெள்கொரிய அதிபர் இந்தியா வந்தார்

இரண்டு ராணுவ வீரர்கள் காயமடைந்தனர் பயங்கரவாதிகள் பதங்கி இருப்பதாக கிடைத்த தகவலையடுத்து பாதுகாப்பு படையினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்தபோது அவர்களை நோக்கி பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் சுடவே பாதுகாப்பு படை வீரர்கள் பதிவடி கொடுத்தனர்

இந்த சண்டையின்போது போராட்டக்காரர் ஒருவரும் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜம்மு கஷ்மீர் மாநில ஆளுநர் திரு என் என் வோரா லடாக் பகுதியில் பல்வேறு நலத்திட்டங்களின் செயல்பாடு குறித்து இன்று ஆய்வு நடத்தினார்

இதையடுத்து இன்று முதன் முறையாக திரு என் என் வோரா நலத்திட்டப் பணிகள் குறித்து ஆய்வு செய்தார் அப்பகுதியில் சாலை மற்றும் மேம்பாலம் அமைக்கும் பணிகளை விரைவுப்படுத்துமாறு அவர் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார் முன்னதாக இன்று காலை பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளை லாடக்கில் அவர் சந்தித்துப் பேசினார் வடகிழக்கு மாநிலங்களில் வேலைவாய்ப்பு மற்றும் வருமான அதிகரிப்பிற்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுவதாக உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார்

ஒவ்வொரு வடகிழக்கு மாநிலத்திலும் தனித்தனியே பல்வேறு வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவற்றை கண்டறிந்து இப்பகுதிகளை மேம்படுத்த திட்டத்தை உருவாக்குவதுடன் அவற்றை செயல்படுத்தவும் வேண்டும் என்றும் அவர் கூறினார் வடகிழக்கு மாநில முதலமைச்சர்கள் தங்களது மாநில வளர்ச்சிக்காக தொடர்ந்த பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்

இந்த மனு மீதான விசாரணைக்கு பதிவளிக்க மத்திய அரசு சார்பில் அவகாசம் கோரப்பட்டதை நீதிபதிகள் நிராகரித்து விட்டார்கள் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தனிநபர் உரிமை குறித்து உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இந்த வழக்கில் வாதமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என மனுதாரர் ஒருவர் சார்பில் ஆஜராகி வாதிட்ட மூத்த வழக்கறிஞர் முகில் ரோஹத்கி கேட்டுக் கொண்டார் தனி நபரின் அடிப்படை உரிமைகள் குறித்த பிரிவுகளை நீதிமன்றம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றம் அவர் கேட்டுக் கொண்டார்

அந்நாட்டின் கடற்படை மீட்புக்குழு இந்த தகவலை உறுதி செய்துள்ளது இரண்டு வாரங்களுக்கு முன்பு சிக்கலான இந்தக் குகைக்குள் இந்தக் குழுவினர் சென்றிருந்தனர் அப்போது திடர் மழை பெய்ததால் குகை முழுவதும் வெள்ளம் சூழ்ந்தது இதையடுத்து வெளியேற முடியாமல் சிக்கிய இளம் சிறுவர்களை மீட்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன கடந்த ஞாயிற்றுக்கிழமையும் நேற்றும் நடைபெற்ற மீட்புப் பணிகளில் எட்டு பேர் மீட்கப்பட்டனர் இன்று கால்பந்து குழுவின் பயிற்சியாளர் உட்பட எஞ்சிய ஐவரும் மீட்கப்பட்டுள்ளனர்

இதற்காக மக்களவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு அழழப்பு விடுத்துள்ளார் இரு அவைகளையும் குமூகமாக நடத்த அரசியல் கட்சிகள் ஒத்துழைப்பு தருமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

மனைவி மற்றும் மருமகள்களுக்கு வழங்கப்படும் சொத்துக்களுக்கு வருமான வரியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என நிதியமைச்சர் திரு பியூஷ் கோயலை மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி மேனகாகாந்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார்

வருமான வரித்துறையின் சட்டத்தின்படி இத்தகைய சொத்து பரிமாற்றங்களுக்கு வரி விதிக்கப்படுகிறது இந்த வரிச்சுமை காரணமாக மகளிருக்கு சொத்து பரிமாற்றம் செய்வதை சிலர் தவிர்ப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன தற்போதைய காலக்கட்டத்தில் இதபோன்ற வரிகள் மகளிரின் முன்னேற்றத்திற்கு எதிராக உள்ளது என அமைச்சர் திருமதி மேனகாகாந்தி கருத்து தெரிவித்துள்ளார்

இத்தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டி கே ரங்கராஜன் தாக்கல் செய்த மனுவை விசரித்த மதுரை நீதிமன்ற நீதிபதிகள் திரு செல்வம் திரு ஏ பஷீர் அகமது அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தோடு இரண்டு வாரங்களில் புதிய தரவரிசைப் பட்டியல் வெளியிடப்பட்டு மாணவர் சேர்க்கையை நடத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டது மருத்துவ சேர்க்கைக்கான தற்போதைய கவுன்சிலிங் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் ஆப்கானிஸ்தானில் ஜலாலாபாத்தில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படைத் தாக்குதலில் பத்து பேர் உயிரிழந்தனர் அப்பகுதியில் பாதுகாப்புப் படையினரின் வாகனத்தை குறிவைத்து தற்கொலைப்படை தீவிரவாதி தன்னிடம் இருந்த குண்டுகளை வெடிக்கச் செய்ததாக அம்மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார் இத்தாக்குதலில் நான்கு பேர் காயமடைந்ததாகவும் தீவிரவாதிகள் அருகில் இருந்த பெட்ரோல் நிலையத்திற்கு தீ வைத்ததாகவும் அவர் கூறினார்

ஒரிரு நாட்களில் இந்த தண்ணீர் மேட்டுர் அணையை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது விளையாட்டுச் செய்திகள் முதலில் உலகக் கோப்பை கால்பந்து குறித்த செய்தி ரஷ்பாவில் நடைபெற்று வரும் உலகக் கோப்பை கால்பந்து போட்டி விறுவிறுப்பாள கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன இன்று நடைபெறவுள்ள முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் பெல்ஜியம் அணிகள் மோதுகின்றன